தேசிய அளவிலும் மாநில அளவிலும் டி என் ஏ வங்கிகளை அமைக்க வகை செய்யும் சட்ட மசோதாவைக் கொண்டுவர மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது ஸ்மார்ட் கார்டு வடிவிலான ஒட்டுநர் உரிமங்களை வழங்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் கூட்டம் இன்று புதுதில்லியில் கூடுகிறது

உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஆப்கானிஸ்தானை வீழ்த்தி பங்களாதேஷ் அணி வெற்றி பெற்றது இனி விரிவான செய்திகள் தேசிய அளவிலும் மாநில அளவிலும் டி என் ஏ தகவல்களை சேரிக்கும் வங்கிகளை அமைக்க வகை செய்யும் சுட்ட மசோதாவைக் கொண்டுவர மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது பிரதுமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட முடிவின்படி குற்ற வழக்குகளில் சந்தேகிக்கப்படுவோர் அல்லது விசாரணைக் கைதிகள் மற்றும் காணாமல் போனவர்கள் உயிரிழந்தபின் அடையாளம் காணழுடியாதவர்கள் பற்றிய புள்ளி விவரங்கள் இந்த டி என் ஏ வங்கியில் சேகரித்து வைக்கப்படவுள்ளது இதுதவிர தீவிரவாத வழக்குகளை இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் விசாரணை நடத்துவதில் தேசிய புலனாய்வு முகமைக்கு கூடுதல் அதிகாரம் வழங்க வகை செப்யும் சட்டத் திருத்தத்திற்கும் விமான நிலைய பொருளாதார ஒழுங்குமுறை ஆணைய சட்டத் திருத்த மசோதாவுக்கும் மத்திய அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது பாதுகாப்பு படைகளுக்குத் தேவையான நிதி ஒதுக்கீடு செய்வதில் எந்தவித பிரச்னையும் இல்லை என பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனைத் தெரிவித்த அவர் பாதுகாப்புத்துறைக்கான நிதி ஒதுக்கீட்டில் எவ்வித சமரசத்திற்கும் இடமில்லை என்றார் பாதுகாப்புப் படைகள் எத்தகைய சவால்களையும் சமாளிக்க ஆயத்த நிலையில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் பாதுகாப்புத்துறைக்கான நிதி ஒதுக்கீடு கடந்த சில ஆண்டுகளாக அதிகரிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் மின்னு பாஸ்போர்ட்களை முன்னுரிமை அடிப்படையில் தயாரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் புதுதில்லியில் நேற்று பாஸ்போர்ட் சேவை விழாவில் பேசிய அவர் இத்தகைய ஸ்மார்ட் கார்டுகள் அடிப்படையிலான புதிய பாஸ்போர்ட்டுகள் நவீன பாதுகாப்பு அம்சங்களைக் கொண்டதாக இருக்கும் என்றும் இவை விரைவில் பயன்பாட்டிற்கு வரும் என்றும் குறிப்பிட்டார்

தொழிலாளர்களுக்கான பிரதமரின் நிதி உதவித் திட்டத்தின் கீழ்

மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதலளித்த அவர் அதிகபட்சமாக ஹரியானா மாநிலத்தில் ஆறு லட்சம் பேர் பதிவு செய்துள்ளதாகக் கூறினார்

மேலும் வருங்கால வைப்பு நிதித் திட்டத்தில் உறுப்பினர்களாக உள்ள தொழிலாளர்களுக்கான குறைந்தபட்ச ஒய்வூதியத்தை அதிகரிப்பது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் ஒட்டுநர் உரிமங்களை ஸ்மார்ட் கார்டு வடிவில் மாற்றி அமைக்க மத்திய சாலைப்போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை முடிவு செய்துள்ளதாக அத்துறையின் அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார் மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு எழுத்து மூலம் பதிலளித்த அவர் நாடு முழுவதும் ஒரே மாதிரியாள ஒட்டுநர் உரிமங்களை வழங்க தமது அமைச்சகம் நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகக் கூறினார் நெடுஞ்சாலைத் திட்டங்களை அமல்படுத்துவதில் நிலம் கையகப்படுத்துதல் பெரும் பிரச்னையாக உள்ளது எனவும் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார்

ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் தெரிவித்துள்ளார் மக்களவையில் எழுத்து மூலம் அளித்த பதிலில் இதனைத் தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக இதுவரை எவ்வித முடிவும் மேற்கொள்ளப்படவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த அவர் வரைவு தேசிய கல்விக் கொள்கையில் மாணவர்கள் தங்களது மொழியை தேர்வு செய்தகொள்ள உரிய வாய்ப்பளிக்கும் விதமாக மும்மொழிக் கொள்கையை மாற்றியமைக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மைக் பாம்பியோ இந்தியாவில் மூன்று நாள் பயணமாக இன்று புதுதில்லி வருகிறார்

மேலும் பல்வேறு இருதரப்பு பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் அவர் பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டுள்ளார் மத்தியில் புதிய அரசு பொறுப்பேற்ற பிறகு இந்தியா அமெரிக்கா இடையே மேற்கொள்ளப்படும் முதலாவது உயர்மட்ட அளவிலான சந்திப்பு இது என்பது குறிப்பிடத்தக்கது காவிரி மேலாண்மை ஆணையத்தின் கூட்டம் அதன் தலைவர் திரு மசூத் உசைன் தலைமையில் புதுதில்லியில் இன்று கூடுகிறது

மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வை ரத்து செய்ய பிரதமர் முன்வர வேண்டுமென நாடாளுமன்றத்தில் திமுக வலியுறுத்தியுள்ளது மக்களவையில் நேற்று குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் பேசிய திமுக மக்களவைக்குழுத் தலைவர் திரு டி ஆர் பாலு நீட் தேர்வு காரணமாக மாநில கல்வித் திட்டத்தில் கல்வி பயிலும் மாணவர்களும் கிராமப்புற மாணவர்களும் மருத்துவ படிப்பில் சேர முடியாத நிலை உள்ளதாக சுட்டிக்காட்டினார் காவிரியில் தமிழகத்திற்கு உரிய தன்னீரை வழங்க பிரதமர் தலையிட்டு நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக் கொண்ட திரு டி ஆர் பாலு விவசாயக்கடனை தள்ளுபடி செய்யுமாறும் கோரிக்கை விடுத்தார்

உள்ளிட்ட இளநிலை பொறியியல் பட்டப்படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு இன்று தொடங்குகிறது முதல் நாளான இன்று மாற்றுத் திறனாளி மாணவர்களுக்கும் நாளை முன்னாள் ராணுவத்திற்கான ஒதுக்கீட்டின் அடிப்படையிலும் மாணவர் சேர்க்கை நடைபெறும் நாளை மறுநாள் விளையாட்டு வீரர்களுக்கான கலந்தாய்வு நடைபெறும்

இதுவரை அண்ணா பல்கலைக்கழகம் கலந்தாய்வை நடத்தி வந்த நிலையில் இந்த ஆண்டுமுதல் மாநில தொழில்நுட்பக் கல்வி இயக்ககமே கலந்தாய்வை நடத்தவுள்ளது

ஆனால் அமெரிக்கா புதிய தடைகளை விதித்துள்ளதால் அந்நாட்டுடன் பேச்சுவார்த்தை ஏதும் நடத்தப்பட மாட்டாது என ஈரான் அறிவித்துள்ளது

வங்கிக் கணக்கு தொடங்குவது மற்றும் செல்போன் வாங்குவதற்கு அடையாள ஆவணமாக ஆதார் அட்டையை வாடிக்கையாளர்கள் தாமாக முன்வந்து சமர்ப்பிக்க வகை செய்யும் சட்ட மசோதா மக்களவையில் நேற்று தாக்கல் செய்யப்பட்டது

மன்னார்குடி ஜோத்பூர் இடையேயான பகத் கி கோத்தி எக்ஸ்பிரஸ் ரயில் நேற்று முதல் தரம் மேம்படுத்தப்பட்ட நவீன ரயில் பெட்டிகளைக் கொண்டு இயக்கப்படுகிறது நாமக்கல் மாவட்டத்தில் முதியோர் உதவித் தொகை வீட்டுக் கடன் பெற்றுத்தருவதாக கூறி முன்பணம் பெற்று மோசடி செய்வோரிடம் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு அருளரசு கேட்டுக் கொண்டுள்ளார்

இந்த வெற்றியின் மூவம் பங்களாதேஷ் அணி அரையிறுதிப் போட்டிக்கு முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகியுள்ளது லண்டனில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் இங்கிலாந்து அணி ஆஸ்திரேலிய அணியை எதிர்கொள்கிறது